திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஐந்தாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியிலிருந்து காணொளி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார்

தலைநகர் தில்லி மற்றும் அதனை கற்றியுள்ள பகுதிகளில் காற்று மாசு அளவு சற்று கட்டுப்படுத்தப் பட்டுள்ளது

மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் தங்கல் பஜார் பகுதியில் இன்று காலை குண்டு வெடித்தில் காவல்துறையை சேரந்த ஐந்து பேர் உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர்

வீராங்கனையிடம் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினார் இனி விரிவான செய்திகள் விரிவான மண்டல பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தாய்வாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்ற விரிவான மண்டல பொருளாதார ஒத்துழழப்பு உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவின் கவலைகளை திருப்திகரமான முறையில் இந்த ஒப்பந்தம் தீர்க்க தவறி விட்டதாக கூறினார் தற்போதைய நிலையில் இந்த ஒப்பந்தம் அதன் அடிப்படை நோக்கத்தையும் கொள்கைகளையும் முழு அளவில் பிரதிபலிப்பதாக இல்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் சர்வதேச விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு பிராந்திய அளவில் சிறப்பான ஒருங்கிணைப்புடன் தடையற்ற வர்த்தகம் இருக்க வேண்டும் என்ற நிவைப்பாட்டில் இந்தியா உற்தியுடன் உள்ளது என்று அவர் கூறினார் இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் இந்தியா சிறப்பாள பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் வர்த்தக சமநிலை உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்பது இந்தியாவின் நோக்கம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கிழக்காசியாவிற்கான செயலாளர் திருமதி விஜய் தாக்கூர் சிங் சீனா மற்றும் ஆசியான் நாடுகளுடன் இந்தியா செய்துகொள்ள இருந்த ஆர் சி இ பி ஒப்பந்தம் அதன் உண்மையான நோக்கத்தை பிரதிபலிக்கவில்லை என்றும் மாநாட்டின் முடிவுகளும் நியாயமாக இல்லை என்றும் கூறினார்

தீவிரவாதம் மற்றும் மத அடிப்படை வாதத்தை தடுக்க ஆசியாள் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் ஒருங்கிணந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டக்கொண்டார் தீவிரவாதிகள் மற்றும் மத அடிப்படை வாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் நாடுகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க முன்வருமாறும் ஆசியான் அமைப்பின் உறுப்பு நாடுகளிடம் பிரதமர் வலியுறுத்தினார் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார ஒத்தழைப்பை வலுப்படுத்த இந்தியா கடமைப்பட்டுள்ளதை இம்மாநாட்டில் பிரதமர் மீண்டும் எடுத்துரைத்தார் உச்சிமாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆஸ்திரேலியா ஜப்பான்வியட்நாம் மற்றும் தாய்லாந்து நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள்நடத்தினார் இந்தோனேஷிய அதிபர் திரு ஜோக்கோ விடோடோ மற்றும் மியான்மர் அரசு தலைமை நிர்வாகி திருமதி ஆங் சான் குச்சி ஆகியோரையும் சந்தித்து பேசினார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி வளம் முன்னேற்றம் ஆகியவை நீடிக்க இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்நாடுகளின் தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர் தீவிரவாதம் மற்றும் அடிப்படைவாதம் ஆகியவற்றின் அச்சறுத்தலை எதிர்கொள்ள நெருக்கமாக இணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த பேச்சுகளின் போது தலைவர்கள் விவாதித்தனர் பிரதமர் தனது தாய்வாந்து பயணத்தின்போது ஆதித்ய பிர்வா குழுமத்தின் பொன்விழாவில் கலந்தகொண்டு பேசும்போது இந்தியாவில் முதலீடு செய்ய் முன்வருமாறு தொழிலதிபர்களை கேட்டுக்கொண்டார் முதல் முறையாக பாங்காங்கில் இந்திய சமூகத்தினர் மத்தியிலும் பிரதமர் உரையாற்றினார் தாய்வாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்றிரவு பிரதமர் திரு மோடி தாயகம் திரும்பினார் ஐந்தாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா கொல்கத்தாவில் இன்று தொடங்குகிறது இதனை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியிலிருந்து காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார் முன்னேறிய இந்தியா என்ற கருபொருளோடு இந்த ஆண்டு இந்த திருவிழா நடைபெறுகிறது ஆராய்ச்சி புத்தாக்க கண்டுபிடிப்புகள் தேசத்தை முன்னேற்றுவதற்கான அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திருவிழா நடைபெறுகிறது மக்களிடையே அறிவியல் மனப்பான்எமயை ஏற்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ள சர்வதேச அறிவியல் திருவிழாவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு இந்தியா ஆற்றியுள்ள பங்களிப்பை வெளிப்படுத்தும் வகையில் கண்காட்சியும் நடைபெறவுள்ளது வகையிலும் இந்த திருவிழா நடைபெறுகிறது கொல்கத்தாவில் துவக்க நிகழ்ச்சியில் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கலந்துகொள்கிறார் தலைநகர் தில்லி மற்றும் அதனை கற்றியுள்ள பகுதிகளில் காற்று மாசு அளவு சற்று கட்டுப்படுத்தப் பட்டுள்ளது நேற்று மிக மோசமான நிலையில் இருந்த காற்று மாசு அளவு தற்போது சிறிய அளவில் கட்டுப்படுத்தப் பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

பஞ்சாப் ஹரியானா மேற்கு உத்தரபிரதேசம் ஆகிய மாநிலங்களில் விவசாயக் கழிவுகளை எரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது மேலும் மோசமான காற்று மாகவை கருத்தில்கொண்டு தலைநகர் தில்லி மற்றும் அதனை கற்றியுள்ள பகுதிகளில் கட்டுமானப்பணிகள் மற்றும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளையும் குப்பைகளை தீயிட்டு கொளுத்துவதையும் நிறுத்திவைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது

இதை மீறி கட்டுமான பணிகள் மற்றும் கட்டிட இடிப்பு பணிகளை மேற்கொள்ளும் கட்டுமாள நிறுவனங்கள் மீது ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் அது உத்தரவிட்டுள்ளது தில்வி மற்றம் அதனை கற்றியுள்ள பகுதிகளில் குப்பைகள் மற்றும் கழிவுப்பொருட்களை எரிப்பவர்களை கண்டறிந்தால் உடனடியாக ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் தங்கல் பஜார் பகுதியில் இன்று காலை குண்டு வெடித்தில் காவல்துறைய சேர்ந்த ஐந்து பேர் உட்பட் ஆறு பேர் காயமடைந்தனர் காலை ஒன்பது இருபதுக்கு இந்த குண்டு வெடித்ததாகவும் காயமடைந்தவர்களில் இம்பால் மேற்கு மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு உதவி ஆய்வாளர் இரண்டு துணை ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர் ஆகியோர் அடங்குவர் என்று காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குண்டுவெடிப்பு நடந்த பகுதியை காவல்துறையினர் கற்றிவளைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் குண்டுவெடிப்பு சம்பவம் இதுவாகும் அரபிக்கடலின் மேற்கு மத்திய பகுதியில் நிலைகொண்டுள்ள மஹா புயல் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்துகொண்டிருக்கிறது இது நாளை அதிகாலை குஜராத் கடற்கரையில் டையூ மற்றும் போர்பந்தர் இடையே கரையை கடக்கும் என்று புயல் எச்சரிக்கை மையம் தெிவித்துள்ளது

புயலை எதிர்கொள்ள மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ருபானி காந்தி நகரில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் தலைமை செயலர் திரு பங்கஜ்குமார் கடலுக்கும் மீன்பிடிக்க சென்ற பெரும்பாலான மீனவர்கள் பத்திரமாக கரை திரும்பிவிட்டதாக கூறினார் மத்திய கற்றுச்சூழல் வனம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இரண்டுநாள் பயணமாக டாக்கா சென்றடைந்தார் பங்களாதேஷ் நாட்டிற்கான இந்தியத்தூதர் திருமதி ரிவா கங்குலிதாஸ் வரவேற்றார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ஹசன் மஹமுத்தை திரு ஜவடேகர் சந்தித்து பேசுகிறார் வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபூர் ரஹ்மான் நினைவிடத்திற்கும் சென்று அமைச்சர் மரியாதை செலுத்தவுள்ளார்

பங்களாதேஷ் இந்தியா மாலத்தீவுகள் நேபாள் பாகிஸதான் இலங்கை ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன பாரீஸ் பருவநிலை ஒப்பந்ததத்திலிருந்து விலகுவதாக அமெரிக்கா அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது

சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிய் ஷாங்காயில் ஹாங்காய் சிறப்பு நிர்வாக பிரதேசத்தின் அதிகாரி திருமதி கேரி லாமை சந்தித்து பேசினார்

ஹர்ங்காங்கில் போராட்டத்தை கட்டுப்படுத்தி அமைதியை பராமரிக்க திருமதி கேரிவாம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு அதிபர் பாராட்டு தெரிவித்தார் அவரது பணிகளுக்கு சீன அரசு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் திரு ஸீ ஜின்பிங் தெரிவித்தார்

அதேநேரத்தில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணை கனடா இணையை தோற்கடித்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர்